தீர்ப்பளித்துள்ளது

கொள்முதல் குழு ஒப்புதல் அளித்துள்ளது

சுட்டமன்ற உறுப்பினா்கள் சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்யக்கோரும் மனுவை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது

இயல்புநிலை பாதிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் ஆதார் அட்டை அரசியல் சாசனப்படி செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்தள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன பெஞ்ச் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்தது ஆதார் விவரங்களின் பாதுகாப்புக்காக விரிவான நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர்

ஆதார் நடைமுறை ஏழை எளிய மக்களின் நலத்திட்ட உதவிகளைப் பெறவும் அவர்களது கண்ணியம் காக்கவும் உதவுவதாக தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது தற்போதுள்ள நடைமுறையில் ஒரே நபர் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆதார் அட்டைகளைப் பெற இயலாத அளவிற்கு சிறந்த வழிமுறைகள் பின்பற்றப்படுவதாக நீதிபதிகள் தீர்ப்பில் கூறியுள்ளனர் எனினும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கும் சி பி எஸ் இ நீட் யு ஜி சி போன்றவை நடத்தும் தேர்வுகளுக்கும் ஆதார் எண்ணை கட்டாயமாக்குவது கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆதார் அட்டை செல்லும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை காங்கிரஸ் கட்சி வரவேற்றுள்ளது இது தொடர்பாக அக்கட்சி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் தனியார் நிறுவனங்கள் ஆதா் விவரங்களை பெற வகை செய்யும் சட்டப்பிரிவை ரத்து செய்திருப்பதையும் வரவேற்பதாக தெரிவித்துள்ளது அரசுப் பணிகளில் உள்ள எஸ் சி எஸ் டி

இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு தொடர்பாக எஸ் சி எஸ் டி பிரிவினின் மக்கள் தொகையையும் கருத்தில் கொள்ள வேண்டுமென்ற மத்திய அரசின் வாதத்தை நிராகரித்தது எஸ் சி எஸ் டி பணியாளர்களின் பொருளாதார நிலை குறித்து விவரங்கள் சேகரிக்க அவசியம் இல்லை என்றும் நீதிபதிகள் ஒருமனதாக இன்று அளித்த தீர்ப்பில் கூறியுள்ளனர்

இதன்மூலம் டாங்கிகளை அனைத்துவகை நிலப்பரப்பிலும் வாவகமாக இயக்க இயலும் என்று பாதுகாப்பு அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இவற்றில் பெரும்பாலான எஞ்ஜின்கள் இந்திய ராணுவ தடவாட தொழிற்சாலைகள் வாரியத்தால் தயாரிக்கப்பட உள்ளன ஆயுதங்கள் கொள்முதல் செய்வதில் காலதாமதத்தை தவிர்க்க விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன இந்திய ராணுவம் நடத்திய துல்லிய தாக்குதல் இரண்டாம் ஆண்டு நிறைவையொட்டி வரும் வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை நாடு முழுவதும் மூன்று நாட்களுக்கு பராக்கிராம பருவ சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எல்லைக் கட்டுப்பாட்டுக் கோட்டுக்கு அப்பால் பாகிஸ்தான் தீவிரவாத குழுக்களின் முகாம்கள் மீது தியர் தாக்குதல் நடத்தி அழித்தது இதனை நினைவுகூறும் விதமாக தில்லி ராஜபாதையில் இந்தியா கேட் முன்பு வண்ணமய நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது

வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் நேற்று நியூயார்க்கில் ஃபிஜி எஸ்ட்டோனியா சூரிநாம் ஆகிய நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார் ஐ நா பொதுக்குழு கூட்டத்திற்கு இடையே நடைபெற்ற இந்த பேச்சுக்களின்போது ராணுவ ஒத்துழைப்பு வர்த்தகம் போன்ற முக்கிய அம்சங்கள் தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டது திருமதி ஸ்வராஜ் ஃபிஜி பிரதமர் திரு பிராங் பைனிமராமா எஸ்ட்டோனியா வெளியறவுத்துறை அமைச்ச் திரு ஸ்வேன் மிக்ஸேர் சூரிநாம் வெளியுறவுத்துறை அமைச்ச் திருமதி டெபோரா பொலாக் ஆகியோரை சந்தித்து பேசியதாக வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ் குமார் தமது டுவிட்டர் வலைப்பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ளார் தில்லி ஆம் ஆத்மி கட்சி சட்டமன்ற உறுப்பினா்கள் ஆதாயம் தரும் பதவி தொடர்பான புகாரில் சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதிக்கக்கோரும் மனுவை இந்திய தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது

கடந்த ஜனவரி மாதம் தேர்தல் ஆணையம் அவர்களை பதவி நீக்கம் செய்து உத்தரவிட்டது அதை எதிர்த்து அவர்கள் தில்லி உயர்நீதிமன்றத்தை அணுகினர் நீதிமன்றம் அந்த உத்தரவை ரத்து செய்ததோடு இப்புகாரை மீண்டும் தேர்தல் ஆணையம் விசாரிக்க வேண்டுமென்று ஆணை பிறப்பித்தது

இமாச்சல பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமளழ மற்றும் பளிப்பொழிவு காரணமாக இயல்புநிலை பாதிக்கப்பட்டுள்ளது

மழை வெள்ளத்தால் இம்மாநிலத்தில் இதுவரை குறைந்தது பத்து பேர் உயிரிழந்துள்ளனா்

பயங்கரவாதத்தை ஒழித்தல் ஆயுதப்பரவலை தடுத்தல் போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து அமெிக்க அதிபர் திரு டொளால்டு ட்டிரம்ப் ஐ நா தலைமைச் செயலாளர் திரு ஆண்டனியோ குடேரஸ் ஆகியோர் நியூயார்க்கில் விவாதித்துள்ளனர் ஐ நா பொதுக்குழு கூட்டத்திற்கு இடையே நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது கொரிய தீபகற்பத்தை அனு ஆயுதமற்ற பசூதியாக மாற்ற அமெரிக்கா எடுத்து வரும் நடவடிக்கைகளை திரு குடேரஸ் பாராட்டியதாக ஐ நா செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பதற்றம் நிறைந்த பல்வேறு பகுதிகளில் அமைதியை நிலைநாட்ட எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இரு தலைவர்களும் பேசியதாக அதில் மேலும் கூறப்பட்டுள்ளது இலங்கை சந்தித்து வரும் பிரச்சினைகளுக்கு வெளிநாடுகளின் தலையீடு இன்றி தீர்வுகாண அனுமதிக்க வேண்டுமென்று இலங்கை பிரதமர் திரு மைதிரி பால சிறிசேன கூறியிருக்கிறார்

இவங்கை ரானுவத்தால் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டதாக குற்றம்சாட்டப்பட்டுள்ளதோடு சா்வதேச விசாரஎண தேவை என்று உலக நாடுகள் பலவும் வலியுறத்தி வரும் நிலையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் தேசிய விளையாட்டு விருது வென்ற வீரர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் பிரதமர் கிரு நரேந்திரமோடி தமது வாழ்த்துக்களைத் தெரிவித்துள்ளார்

பிரதமின் காப்பீட்டுத் திட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் பயன்கள் பற்றி பயனாளிகள் இருவர் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றனர்

முதல் அணு உலையில் கடந்த ஆகஸ்ட் முதல் தேதி எரிபொருள் நிரப்பும் பணியை முன்னிட்டு மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது அதற்கு அடுத்த நாள் இரண்டாவது அனு உலை பழுது காரணமாக மூடப்பட்டிருந்தது தற்போது பழுது முற்றிலும் சரி செய்யப்பட்டு மின் உற்பத்தி தொடங்கியது போரில் யாருக்கு வெற்றி தோல்வி என்பதை நிர்ணயிக்க இயலாத அளவுக்கு அணு ஆயுதங்கள் நிலைமைய முற்றிலும் மாற்றியிருப்பதாக தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கூறியிருக்கிறார் சென்னையில் இன்று ராணுவ வியூகம் தொடர்பான நூல் ஒன்றை வெளியிட்டு பேசிய அவர் இந்தியா அணு ஆயுதத்தை முதலில் பயன்படுத்துவதில்லை என்ற கெள்கையை பின்பற்றுவதாகக் கூறினார்